எடப்பாடி கே பழனிச்சாமி விரைவில் அடிக்கல் நாட்டுகிறார்

தமிழகஅரசு ஏழை எளிய பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகளை வழங்கிவருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

பெண்குழந்தைகள் உயர்கல்வி பெறவேண்டுமென்ற நோக்கில் திருமண நிதியுதவி திட்டங்களை அரசு செயல்படுத்திவருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியுள்ளார்

சீக்கிய குரு குருகோபிந்த் சிங்கின் பிறந்தநாளையொட்டி புதிய நாணயத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வெளியிட்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இம்மாத இறுதியில் அடிக்கல் நாட்ட உள்ளார்

இம்மாவட்டத்தில் இன்றும் நாளையும் சுமார் ஒன்றரை லட்சம் கோழிக்குஞ்சுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாநில சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் வே சரோஜா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் கால்நடை மருந்தகங்கள் தமிழகஅரசு ஏழை எளிய பெண்கள் பொருளாதார மேம்பாடு அடையவேண்டும் என்ற நோக்கில் விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகளை வழங்கிவருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

அன்பழகன் பெண்குழந்தைகள் உயர்கல்வி பெறவேண்டுமென்ற நோக்கில் திருமண நிதியுதவி திட்டங்களை அரசு செயல்படுத்திவருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாவட்டத்தில் முறையான அரசாணை பெறப்பட்டபின்னரே ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த முடியும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டு மற்றும் எருதாட்டம் உள்ளிட்டவைகளுக்கு தடை விதித்துள்ளதாக கூறினார் இருப்பினும் வழக்கமாக நடைபெறும் மாடு விடுவது ஹூலி ஆட்டம் உள்ளிட்டவைகளுக்கு எவ்வித தடையும் இல்லை என்று அமைச்சர் விளக்கமளித்தார்

பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்ததில் பரிசுத்தொகுப்பை வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து விடுபட்ட சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட பரிசுத்தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது

உதயகுமார் மாவட்டம் திருமங்கலத்தில் சுமார் மதுரை நாலாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் இன்று வழங்கினார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் மக்களுக்கு சேவையாற்றுவதில் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து உண்மை நீதி இரக்கம் ஆகியவற்றை பின்பற்றி வாழ்ந்தவர் குரு கோபிந்த்சிங் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது போதனைகளை மக்கள் அனைவரும் பின்பற்றி வாழவேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி குரு கோபிந்த் சிங்கின் நினைவாக புதிய நாணயத்தை இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் நலிவடைந்த பிரிவினருக்காக குரு கோபிந்த்சிங் ஆற்றிய தொண்டினை நினைவு கூர்ந்தார் முன்னதாக பிரதமர் வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் தியாகம் தைரியம் அர்ப்பணிப்பு உள்ளிட்டவற்றின் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் என்றும் நலிவடைந்த பிரிவினரின் உரிமைக்காக போராடியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இப்பண்டிகை விவசாயிகளின் கடின உழைப்பு மற்றும் விடா முயற்சியைப் போற்றும்வகையில் கொண்டாடப்படுவதாக தெரிவித்த வளத்தையும் அளிக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் நமோ செயலி நாகை மற்றும் தேனி சிவகங்கை மாவட்ட பிஜேபி கட்சி நிர்வாகிகளுடன் எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நமோ செயலி மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்துரையாடி வருகிறார்

மக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஆசிஸ் காமிலோவை சந்தித்து வர்த்தகம் பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி பாதுகாப்பு தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக அங்கு சென்றுள்ள அவர் சமர்கண்டில் நடைபெறவுள்ள முதலாவது இந்திய மத்திய பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார்

நிர்மலா சீதாராமன் அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு இன்றுமாலை செல்கிறார் அங்கு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைள் மற்றும் தயார்நிலை குறித்து அவர் ஆய்வு செய்கிறார் நிகோபர் தீவில் நாளை நடைபெறவுள்ள பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகையை பார்வையிடும் அமைச்சர் பிரிட்ஜ்கன்ச் இராணுவ நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள இராணுவ குடியிருப்பையும் திறந்துவைக்கிறார்

காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இம்மீனவர்கள்மீது வெளிநாட்டு மீன் பிடி சட்டத்தின்கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிகிறது

இதனால் அங்குள்ள மீனவர்களிடையே பதட்டம் நிலவுவதாக எமகி செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நீலகிரி வாய்ஸ் நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனி காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது